முப்படைகளை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு தலைவர் பதவி உருவாக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றிவைத்தார்

தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சித்தலைவர்கள் தியாகிகளை கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர்

நீரின்றி அமையாது உலகு உஎன்ற திருக்குறளின் அடிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார்

ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஜனநாயக முறையில் விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றார் அனைத்து குடிமக்களின் வாழ்க்கை நடைமுறைகளை எளிதாக்குவதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பொருளாதாரம் மேம்பாடு அடையும்போது மக்களின் வாழ்க்கைத்தரம் தானாகவே உயரும் என்றும் குறிப்பிட்டார் மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வின் அவசியத்தை எடுத்துரைத்த அவர் சிறிய குடும்பம் என்ற கொள்கையை பின்பற்றி நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர்களும் தேச பக்தர்களே என்று சுட்டிக்காட்டினார் பயங்கரவாதம் மனிதகுலத்திற்கு எதிரான தாக்குதல் என்றும் அதனை ஏற்றுமதி செய்பவர்களும் அதற்கு அடைக்கலம் கொடுப்பவர்களும் களையப்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் தீவிரவாதத்திற்கு எதிராக அனைத்து நாடுகளும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியதோடு பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டை தவிர்க்கவேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி சென்னை கோட்டை கொத்தளத்தில் தேசியக் கொடியை ஏற்றிவைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

மழை நீர் சேகரிப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறிய அவர் இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த மத்தியஅரசிடம் காவிரி வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் காவிரி ஆற்றை சீரமைக்க நடந்தாய் வாழி காவிரி என்ற புதிய திட்டம் நடைமுறைப் படுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார்

முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் விருது இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவனுக்கும் சிறந்த மருத்துவர் விருது கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் வெற்றிவேல் செழியனுக்கும் வழங்கப்பட்டது வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது மீன்வளத்துறை துணை இயக்குநர் ரம்யா லட்சுமிக்கும் துணிச்சலுக்கான சிறப்பு விருது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த சண்முகவேல் செந்தாமரை தம்பதிக்கும் வழங்கப்பட்டது

சிறந்த கூட்டுறவு வங்கிக்கான விருது சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிக்கும் வழங்கப்பட்டது

சென்னை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றிவைத்தார்

திருச்சி மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தேசிய கொடியை ஏற்றிவைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விழுப்புரம் மாவட்ட பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள காவலர் அணிவகுப்பு மைதானத்தில் ஆட்சித்தலைவர் திரு சுப்ரமணியன் தேசிய கொடியை ஏற்றிவைத்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கினார்

கிருஷ்ணகிரி தூத்துக்குடி கரூர் விருதுநகர் நாமக்கல் மாவட்ட விளையாட்டரங்கில் ஆட்சித்தலைவர்கள் திரு பிரபாகர் திரு சந்தீப் நந்தூரி திரு அன்பழகன் திரு சிவஞானம் திருமதி ஆசியாமரியம் ஆகியோர் தேசிய கொடியை ஏற்றிவைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் நெல்லை பாளையங்கோட்டை வஊசி மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் திருப்பூரில் அரசு கல்லூரி மைதானத்தில் ஆட்சித்தலைவர் திரு பழனிச்சாமி தருமபுரியில் ஆட்சித்தலைவர் திருமதி எஸ் மலர்விழி திருவள்ளுரில் ஆட்சித்தலைவர் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமாரும் வேலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் திரு சண்முகசுந்தரம் தேசிய கொடியை ஏற்றிவைத்து தியாகிகளை கௌரவித்தனர் கடலூரில் ஆட்சித்தலைவர் டாக்டர் அன்புச்செல்வன் கன்னியாகுமரி அறிஞர் அண்ணா விளையாட்டு மைதானத்தில் ஆட்சித்தலைவர் திரு பிரசாத் மு வடநேரே ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் ஆட்சித்தலைவர் திரு வீரராகவராவ் உதகை அரசு கலைக்கல்லூரியில் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா ஆகியோரும் இன்று தேசிய கொடியை ஏற்றிவைத்தனர்

திருச்சி அகில இந்திய வானொலி நிலையம் கும்பகோணம் உயர்சக்தி ஒலிபரப்பு வளாகம் தூத்துக்குடி வ

சென்னை கே கே நகர் சக்தி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற பொது விருந்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி பங்கேற்றார் ரக்ஷா பந்தன் ரக்ஷா பந்தன் விழா இன்று நாடுமுழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது சகோதர சகோதரிகளிடையே பரிமாறிக் கொள்ளும் அன்பை இவ்விழாவையொட்டி ஒருவருக்கொருவர் ராக்கி கயிறுகளை கட்டி பரஸ்பர நேசத்தை வெளிப்படுத்துவது இவ்விழாவின் சிறப்பம்சமாகும் இந்நாளையொட்டி குடியரசு தலைவர் குடியரசு துணை தலைவர் பிரதமர் ஆகியோர் மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார் ரிஜுஜு நாட்டில் புதிய விளையாட்டு கொள்கை பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜுஜு தெரிவித்துள்ளார் வதோதராவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விளையாட்டு அமைப்புகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் புதிய கொள்கை அறிவிக்கப்படும் என்றார் விளையாட்டு வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து மாநில விளையாட்டு துறை பிரதிநிதிகளின் கூட்டம் புதுதில்லியில் நடத்தப்படும் என்றும் திரு ரிஜுஜு கூறினார்